நாராயணசாமி எச்சரித்துள்ளார் கொரோனா நோய்த் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளைத் தீவிரப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

மல்லாடி கிருஷ்ணாராவ் கோரிக்கை விடுத்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் இடைக்காலத் தலைவர் பதவியில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு திருமதி சோனியாகாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரியில் புதிய ஊரடங்கு குறித்து வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் புதுச்சேரியில் ஊரடங்கு உத்தரவு என்ற அறிவிக்கை எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஊரடங்கு என்ற நிலைமைதான் தற்போது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுடன் இன்று மாலை நடைபெற உள்ள கூட்டத்தின் முடிவில்தான் அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன என்று முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தற்பொழுது கூட்டம் நடைபெற்று வருகிறது அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து கூட்ட முடிவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதற்கிடையே வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று மாலை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் இனி வரும் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக் கிழமைகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என தாம் வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார் புதுச்சேரி மக்கள் ஆரம்பத்தில் கொடுத்த ஒத்துழைப்பை போலவே தற்பொழுதும் அரசுடன் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனா வைரஸ் தொற்றை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறியுள்ளார்

ஆர்கேஆர் அனந்தராமன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆடியோ செய்தி ஒன்றில் பழைய செய்தி ஒன்றை தற்போதைய செய்தியாக விஷமிகள் பரப்பி வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் துயரத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் இடைக்காலத் தலைவர் பதவியில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு அக்கட்சியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுடில்லியில் இன்று காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற அக்கட்சியின் காரிய கமிட்டிக் கூட்டத்தில் இதனைத் தெரிவித்த அவர் கட்சிக்கு புதிய தலைவரைத் தேர்ந்தெடுக்குமாறும் அப்போது கேட்டுக் கொண்டார் இந்தக் கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு அசோக் கெலாட் கேப்டன் அமரீந்தரசிங் திரு பூபேஷ் சிங் பாகேல் திரு

சிதம்பரம் திரு

அந்தோணி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு ராகுல்காந்தி மீண்டும் பொறுப்பேற்று கட்சியை வழி நடத்திச் செல்ல வேண்டும் என்று புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பொதுப் பணித் துறை அமைச்சருமான திரு நமசிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழகம் முன்னோடியாகத் திகழ்வதாக அம்மாநில முதலமைச்சர் எடப்பாடி திரு

பிஜேபி தேசிய தலைவர் திரு

அன்பழகன் புதுச்சேரியில் கொரோனா நோய்த் தொற்று பரிசோதனையை அதிகப்படுத்தி பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் தெரியப்படுத்தி நோயால் பாதிக்கப்பட்டவர்களை உள்ளிருப்பு நோயாளியாக அரசு சார்பில் சிகிச்சைகளை வழங்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள புதுச்சேரி பொறுத்தமட்டில் அரசிடம் சரியான திட்டமிடல் இல்லாததால் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்

என்ற இணையதள முகவரியில் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பப் படிவம் மூலமாகவோ அல்லது வெற்று காகிதம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற பிரசாந்த் பூஷன் தமது ட்விட்டர் கருத்துகளுக்காக மன்னிப்பு கோர முடியாது என்று தெரிவித்துள்ளார் அவ்வாறு மன்னிப்பு கேட்பது தனது மனசாட்சியை அவமதிக்கும் செயல் என்று தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

நாராயணசாமி எச்சரித்துள்ளார் கொரோனா நோய்த் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளைத் தீவிரப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

மல்லாடி கிருஷ்ணாராவ் கோரிக்கை விடுத்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் இடைக்காலத் தலைவர் பதவியில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு திருமதி சோனியாகாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார்